குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்படவுள்ளதை முன்னிட்டு தமிழகத்தில் நாளை அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் இயக்கப்படாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் பி

பானர்ஜி நேற்று கொல்கத்தாவில் உடல்நலக் குறைவால் காலமானார்

நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்த தொற்றைத் தடுப்பதற்கு மாநில அளவில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்று அவர் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசுகள் உறுதிபடுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் இதுபோன்ற கொடிய தொற்று நோப்களை தடுப்பதற்கு

நகர்ப்புறங்களில் இயக்கப்படும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மதிய உணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு அதற்கான உணவு வழங்க ஏற்பாடு செய்யுமாறும் இல்லையென்றால் உணவுப்படியை வழங்குமாறும் அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இத்தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளது பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நாட்களை கணக்கிட்டு உணவுப்படி வழங்க வேண்டும் என்று அது கூறியுள்ளது இந்நிலையில் அறுவைசிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு துக்கிய எறியப்படும் மருத்துவ முகக்கவசங்களின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடைவிதித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று சிவில் விமான போக்குவரத்து கால்நடை பராமரிப்புத்துறை சுற்றுவா சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இதனை அவர் தெரிவித்தார்

மகாராஷ்ட்டிரா மாநிலத்தில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பொதுஇடங்கள் மற்றும் அனைத்து வணிக நிறுவனங்களையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மெட்ரோ ரயில்களும் நாளை இயக்கப்படமாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார்

அவசர ஊர்திகள் இதர சரக்கு வாகனங்கள் தவிர்க்க இயலாத இறப்பு போன்ற காரணங்களுக்காக பயணிக்கும் பயணிகளின் இலகுரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் பொதுமக்களின் அத்தியாவசியத் தேவைக்காக குறைந்த அளவில் மட்டுமே அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ழகக்கவசம் மற்றும் காய்ச்சல் கண்டறியும் கருவி உள்ளிட்டவைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எச்சரித்திருக்கிறார்

இந்த கலந்துரையாடலில் நுரையீரல் நிபுணர் டாக்டர் ஆர்பி செந்தில்குமார் டாக்டர் ஜெயஸ்ரீ மகாலிங்கம் நெறியாளர் பாபநீகுமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர்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

என்எஸ்ட அமெரிக்கா நேற்று அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை செலுத்தி சோதனை செய்துள்ளது மத்திய பிரதேசத்தில் திருகமல்நூத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அரசை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன

குஜராத்திலிருந்து போலி பாஸ்போர்ட் மூலம் பிரிட்டனுக்கு ஆட்களை அனுப்பும் முயற்சியை காவல்துறையினர் உரிய நேரத்தில் கண்டுபிடித்து தடுத்தனர் நாளை கபமுகூர்த்த தினம் என்றாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்துக் கோவில்களிலும் திருமணம் செய்ய அனுமதியில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது

பானர்ஜி நேற்று கொல்கத்தாவில் உடல்நலக் குறைவால் காலமானார்

ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் நேற்று ஜப்பான் சென்றடைந்தது க்ரீஸிலிருந்து தனி விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட ஜோதியை டோக்கியோ அருகில் உள்ள விமானப்படை தளத்தில் ஜப்பான் ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர்